விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக பிரித்தெடுத்துள்ளனா்

வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு பிரதமா் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

பேர் வீரமரணமடைந்தனர்

தேவையான மருத்துவ உபரகரணங்களை வாங்குவதற்கான செலவுகளும் மாநில பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது

இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவிட் வைரஸ் தொற்றை தடுப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார்

இதனிடையே ஈரானில் உள்ள இந்தியர்களை இன்றிரவு மும்பைக்கு அழழத்துவர விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இத்தாலியில் சிக்கியுள்ள இந்திய மாணவர்களை ஏர் இந்தியா சிறப்பு விமானம் மூலம் இந்தியாவுக்கு அழைத்துவர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக திரு சஞ்சீவ் குமார் தெரிவித்தார்

இதன் மூலம் வெற்றிகரமாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்ட ஐந்தாவது நாடு என்ற இடத்தை இந்தியா பெற்றுள்ளது சீனா அமெிக்கா தாய்லாந்து ஜப்பாளை அடுத்து இந்திய விஞ்ஞானிகள் இதனை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளனர்

வைரஸ் தொற்று குறித்து மக்கள் அச்சுப்பட வேண்டாம் என்றும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்

இது தொடர்பாக சுகாதார அமைச்சகம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவுவது போன்றவற்றை கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது கைகளை கழுவாமல் கண் மூக்கு மற்றும் வாய் பகுதியை தொட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருமல் தும்பல் வரும்போது கைகுட்டை அல்லது டிஷு பேப்பரால் வாய் பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் மற்றும் சுவாசக் கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அனுக வேண்டும் என்றும் அப்போது முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டுமென்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

சுகாதார தேவையை கருத்தில் கொண்டு மக்களுக்கு இவை தாராளமாகக் கிடைக்கவும் பதுக்கலைத் தடுக்கவும் பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது முகக்கவசம் கைகளை சுத்தப்படுத்துவதற்கான பொருட்கள் கையுறைகள் அறுவை சிகிச்சைக்கான பொருட்கள் உள்ளிட்டவை தங்கு தடையின்றி நியாயமான விலையில் கிடைப்பதற்கும் இது வகை செய்கிறது இந்தப் பொருட்களின் உற்பத்தி விநியோகம் விலைக்கட்டுப்பாடு ஆகியவற்றை மேற்கொள்வதற்கும் பதுக்கல் மற்றும் கள்ளக்கந்தை விற்பனையை தடுப்பதற்கும் மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது முகக்கவசம் மற்றும் கிருமிநாசினி கையுறைகள் போன்றவற்றில் தரக்கட்டுப்பாட்டை உறுதி செய்யவும் மாநிலங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதிகவிலை மற்றும் கள்ளச்சந்தையில் இந்தப் பொருட்களை விற்பவர்கள் மீது பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் வகை செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து இந்த அத்தியாவசிய மருத்துவ சுகாதாரப் பொருட்கள் அனைத்து பகுதிகளிலும் தங்குதடையின்றி தாராளமாகக் கிடைப்பதற்கு வழி செய்யப்பட்டுள்ளது

இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்பு படை அதிகாரிகள் மார்தும் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் சக்தி வாய்ந்த குண்டு வெடிப்பு நடத்தியதாக தெரிவித்தனர் மேலும் பாதுகாப்பு படையினரை நோக்கி அவர்கள் தப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் இவர்கள் வீரமரணமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு கூடுதல் படைகள் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டிலுள்ள அனைத்து மக்களுக்கும் தரமான ககாதார சேவையை தடையின்றி வழங்க மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் டேராடுனில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார்

சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு குழுமத்தின் கூட்டம் மத்திய நிதி அமைச்சள் திருமதி நிமலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது

குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஜிஎஸ்டி வரி தொடர்பான கூடுதல் விவரங்கள் தாக்கல் செய்வதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது